ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

செய்துவிட்டது

புதுதில்லியில் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அம்ச்சாகள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜேட்வி திருமதி குஷ்மா ஸ்வராஜ் மற்றம் கட்சியின் தலைவர்கள் முன்னிலையில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா இதனை வெளியிட்டார்

பிரதமா திரு நரேந்திரமோடி தலைமையிவான இந்த அரசின் ஆட்சிக்காலம் வரலாற்றின் பொற்காலமாக பதிவாகும் என்றார்

இதற்கிடையே மக்களவைக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நாளை நிறைவடைகிறது

வருவாய் துறையின் கீழ் செயல்படும் அனைத்து விசாரணை அமைப்புகளும் மத்திய பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுத்தியுள்ளது வருவாய் துறை செயலாளருக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள வரை நடத்தப்படும் சோதனைகள் குறித்தும் கணக்கில் காட்டப்படாத பணம் கைப்பற்றப்படுவது குறித்தும் ஆணையத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் பணவிநியோகம் என்பது வாக்காளர்களின் நடுநிலையான அனுகுமுறை மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அதனால் அவர்களின் கண்ணோட்டத்தில் மாறுதல் ஏற்படுகிறது என்றும் இதுவே நியாயமான நேர்மையான நம்பகமான தேர்தலுக்கு சவாலாக உள்ளது என்றும் தெிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் மாற்று திறனாளிகள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்கச் செய்ய சத்தீஸ்கள் மாநிலத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ப்பட்டுள்ளன அவர்களுக்காக பிரத்தியேக வாக்ஞ்சாவடிகள் அமைக்கப்படுகின்றன

ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தது ஒரு வாக்குசாவடி இவ்வாறு அமைக்கப்படும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுப்ரத் சாஹு கூறியிருக்கிறார்

பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்ததாக கூறப்படும் புகார் தொடர்பாக கஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் மிர்வாயிஸ் உமர் பாருக் புதுதில்லியில் தேசிய புலனாய்வு அமைப்பு முன் ஆஜானார் புதுதில்லியில் தமக்கு ஆபத்து இருக்கலாம் என்று மிர்வாயிஸ் சந்தேகம் தெரிவித்திருந்ததால் அவருக்கு விமான நிலையத்தில் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தேசிய புலனாய்வு அமைப்பு தெிவித்துள்ளது ஹுரியத் மாநாடு தலைவர்கள் அப்துல் கனிபட் பிலால் லோனே மௌவானா அட்பாஸ் அன்சாரி ஆகியோரும் அவருடன் வந்திருந்தார்கள் மூன்றாவது முறையாக அழைக்கப்பட்ட பின் மிர்வாயிஸ் ஆஜராகி இருந்தார்

பயங்கரவாதிகளுக்கு பண உதவி பாதுகாப்பு படையினர் மீது கல்வீச்சு பள்ளிகளுக்கு தீவைப்பு அரசு அலுவலகங்களை சேதப்படுத்துதல் ஆகிய குற்றங்களின் பின்னணியில் இருப்பது யார் என்பதை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வருகிறது பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜமாத் உத் தாவா தடை செய்யப்பட்ட லஷ்கி தொய்பா ஆகியவை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளன சையத் அலி ஷா ஜிவானி மிா்வாயிஸ் உமா் பாருக் ஆகியோா் தலைமையில் இயங்கும் ஹுரியத் மாநாடு உள்ளிட்ட அமைப்புகள் மீதும் குற்றச்சாட்டு உள்ளது ராணுவ தளபதிகளின் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநாட்டில் இன்று பேச உள்ளார்

இதுதவிர நாட்டின் வடக்கு எல்லையில் கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவது கேந்திரமான ரயில்வே பாதைகளை ஆய்வு செய்வது வெடி மருந்து பற்றாக்குறைக்கு தீர்வு கானுதல் பாதுகாப்பு படைவீரர்களின் நலன் ஆகியவை குறித்தும் இந்த மாநாடு விவாதிக்கிறது ரானுவத்தின் தலைமை தளபதி இந்த மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறார் முக்கிய கொள்கை முடிவுகள் தொடர்பாக ஆண்டுக்கு இரண்டு முறை ரானுவ தளபதிகள் தலைமை தளபதி தலைமையில் கூடி விவாதித்து முடிவெடுப்பது வழக்கம் என்று அதிகாரப்பூர்வ செய்தியறிக்கை தெரிவிக்கிறது

இதுகுறித்து தமது டுவிட்டர் செய்தியில் கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய தூதரக அதிகாரிகளை பாராட்டியுள்ளார் லிபியாவில் ஆட்சியாளர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்து வரும் நிலையில் மக்கள் வெளியேறுவதற்கு இரண்டு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஐநா சபை நேற்று வலியுறுத்தியிருந்தது பாகிஸ்தான் மீது இந்தியா மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டியிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது

எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பு பாகிஸ்தானுக்கு உள்ளதை அந்நாடு எந்த விதத்திலும் தட்டிக்கழிக்க முடியாது என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தனது மண்ணில் செயல்படும் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு உகந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் தொடர்பான தகவல்களை தூதரகம் மூலமாக பரிமாற்றம் செய்ய வேண்டும் என பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மொத்தம் ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது ஐ பி எல் கிரிக்கெட்ட போட்டியில் ராஜஸ்தான் அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றுள்ளது ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் அணி முதலில் களமிறங்கியது